அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது

என்று உணவு அமைச்சா் திரு கமராஜ் கூறியுள்ளார்

அறிவித்துள்ளது

தெருக்களில் கிருமி நாசினி தெளிப்பது கிருமி நாசினி கரங்கப்பாதை அமைப்பது தனிமைப்படுத்தப்பட்ட பிரிவுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாநிலம் முழுவதும் இதற்கான பணிகளை அமைச்சா்கள் ஆய்வு செய்து வருகின்றனா் கோவையில் இப்பணிகளை அய்வு செய்த உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார் நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார் திருவாரூரில் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பங்கேற்ற உணவு அமைக்கள் திரு காமராஜ் பின்னா செய்தியாள்களிடம் பேககையில் உரிய அனுமதியுடன் அத்தியாவசியப் பொருட்களை கொன்டு செல்லும் வாகனங்ளகள் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை என்று கூறினார்

துய்மைப் பணியாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கான நிவாரண உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார் மதுரையில் மத்திய சிறையில் கைதிகள் முகககவசம் தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மகளிர் கைதிகள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளா்களை கௌரவிக்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறை உதவி சத்திஷ்குமார் செய்தியாளா்களிடம் தெரிவித்தாா்

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடமாடும் மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளின் விற்பனை சேவை இன்று தொடங்கியது

அமெரிக்காவிற்கு ஹைட்ராக்ஸி குளோரோகுயின் மருந்தை இந்தியா அனுப்ப முடிவு செய்துள்ளதை வரவேற்று அந்நாட்டு அதிபா் திரு டொளால்டு ட்டிரம்ட் வெளியிட்ட கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமா இதனை தெரிவித்துள்ளார்

மத்திய வேளாண் அமைச்ச் திரு நரேந்திரசிங் தோமர் மாநிலங்களின் வேளாண் அமைச்ச்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டாா் ஊரடங்கு உத்தரவு செயலாக்கத்தின் காரணமாக வேளாண் பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவாக விவாதித்தார் இது தொடர்பாக மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சள் பாராட்டு தெரிவித்தார்

மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இதற்கான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மருத்துவா்கள் செவிலியா்கள் காவல்துறையினா் அங்கன்வாடி பணியாளா்கள் தன்னாா்வலா்கள் மற்றும் நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய அரச கூறியுள்ளது நோப் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து நெறிமுறைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன

தனியார் தொண்டு நிறவனங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் இந்திய உணவு கழகத்திலிருந்து கோதுமை மற்றும் அரிசி வாங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது ஊரடங்கு உத்தரவு செயல்பாட்டில் உள்ளதன் காரணமாக ஏழை மக்களுக்கு சமைக்கப்பட்ட டனவு வழங்குவதில் தொண்டு நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது அவர்களுக்கு உணவு பொருட்கள் சீராக விநியோகம் செய்யப்படும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஏப்ரல் மற்றும் மே மாதம் நடைபெறுவதாக இருந்த இந்த தேர்வுகளுக்கான புதிய அட்டவணை ஊரடங்கு உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க விளை பொருட்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் திரு கிருபாகரன் திருமதி ஹேமலாதா ஆகியோர் அடங்கிய அமாவு இந்த அறிவுறுத்தலை வழங்கியது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை காற்றுடன் கூடிய மழை பெய்தது இன்று பிற்பகல் வரை வெய்யின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட போதிலும் மாலை மூன்று மணி அளவில் இருள் சூழ்ந்து மழை பெய்தது